தொடங்குகிறது

சத்யபிரத சாஹூ கூறியுள்ளார்

அதிகரித்துள்ளது

அணியை வென்றது தமிழகத்தில் சூலூர் அரவக்குறிச்சி திருப்பரங்குன்றம் ஒட்டப்பிடாரம் ஆகிய சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனுதாக்கல் இன்று தொடங்குகிறது

அதற்கு மறுநாள் மனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும்

இந்த இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை திமுக ஏற்கனவே அறிவித்துள்ளது அஇஅதிமுக வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்படுவார்கள் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது

இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது

சத்யபிரத சாஹூ கூறியுள்ளார் நேற்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார்

பாதுகாப்புப் படைகள் நவீனப்படுத்தப்படும் என்று காங்கிரஸ் உறுதியளித்ததை சுட்டிக்காட்டினார் இருப்பினும் அது தொடர்பாக காங்கிரஸ் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் மத்தியில் தமது அரசு பதவியேற்ற பின்னர் பாதுகாப்புப் படைகளின் தேவைகளை பூர்த்தி செய்ததாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் புதிய தொழில் திட்டங்களை தொடங்க அஇஅதிமுக அரசு தவறிவிட்டதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு

அழகிரி கூறியுள்ளார் நேற்று திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரயில்வே மற்றும் சாலை மேம்பாட்டுத் திட்டங்களும் முறையாக செயல்படுத்தப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார் மக்களவை தேர்தலில் தங்கள் கூட்டணி வெற்றிபெறும் என்று திரு

அழகிரி நம்பிக்கை தெரிவித்தார்

இந்த குண்டுவெடிப்புச் சும்பவத்தில் இந்தியாவைச் சேர்ந்த லகஷ்மி நாராயன் சந்திரசேகர் ரமேஷ் ஆகியோரும் உயிரிழந்ததாக எமது கொழும்பு செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு எந்தவொரு அமைப்பும் இதுவரை பொறுப்பேற்கவில்லை

பொதுமக்கள் அமைதி காக்குமாறு அந்நாட்டு அதிபர் திரு மைத்ரிபால சிறிசேன வேண்டுகோள் விடுத்துள்ளார் தாக்குதல் சம்பவத்திற்கு இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் கண்டனம் இந்த தெரிவித்துள்ளன பிரதுர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு மைத்ரிபால சிறிசேன பிரதமர் திரு ரளில் விக்ரமசிங்கே ஆகியோருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்து கேட்டறிந்தார்

கடின உழைப்பு முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என்பதற்கு தமிழக மக்கள் முன்னுதாரணமாக திகழ்கிறார்கள் என்று மாநில ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் கூறியுள்ளார் நேற்று சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் உலகின் பல்வேறு நாடுகளில் தமிழர்கள் தொழில் மற்றும் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வருவதை சுட்டிக்காட்டினார் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு உகந்த சூழ்நிலையை தமிழகம் உருவாக்கியுள்ளதாகவும் திரு பன்வாரிலால் புரோஹித் தெரிவித்தார் தமிழகத்தில் பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு ஜூலை மாதம் மூன்றாம் தேதி தொடங்கும் என்று தொழில்நுட்பக் கல்வி இயக்குனரகம் அறிவித்துள்ளது

பொறியியல் படிப்புக்கான கலந்தாய்வினை இதுவரை அண்ணா பல்கலைக்கழகம் நடத்திவந்த நிலையில் முதன்முறையாக தற்போது தொழில்நுட்பக் கல்வி இயக்குனரகம் நடத்தவுள்ளது

சூடாலுக்கு நிதியுதவி அளிப்பதென சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்டும் அறிவித்துள்ளன சவுதி அரேபியாவின் உளவுப் பிரிவு மையத்தை தாக்க திட்டமிட்டிருந்த தீவிரவாதிகளின் சதி செயல் முறியடிக்கப்பட்டதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது இலங்கை குண்டுவெடிப்பு சம்பவத்தை அடுத்த தூத்துக்குடி கடல்பகுதியில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது திருவாரூர் மாவட்டம் வடுவூர் கோதண்டராமர் கோவிலின் திருத்தேரோட்டம் நேற்று வெகுவிமரிசையாக நடைபெற்றது நீலகிரி மாவட்டத்தில் கடந்த மூன்று நாட்களாக பரவலாக பெய்துவரும் மழை விவசாயிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பவானிசாகர் அணையிலிருந்து பாசனத்திற்காக திறந்துவிடப்படும் தண்ணீர் பரவலாக மழை பெய்ததன் காரணமாக நிறுத்தப்பட்டுள்ளது

ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சிவதாபா உட்பட ஐந்து பேர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர்

எஞ்சிய வீரர்கள் சொற்ப ரன்னுக்கு விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர்

இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தில்லி அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது ஆசிய இறுதிச் சுற்று ஸ்னூக்கர் சாம்பியன் போட்டி இன்று பெங்களூருவில் தொடங்குகிறது